நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைப்பதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதி அமைச்சா திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் வேரோடு அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக இந்தியாவும் ரஷ்யாவும் கூறியுள்ளன அரசு முறைப்பயணமாக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடத்தி பேச்சுக்கு பின்னர் வெளியிடபட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் இரட்டை நிலைப்பாடு கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத செயல்களுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பது பயங்கரவாத கட்டமைப்பை அகற்றுவது போன்ற பணிகளில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு தலைமையிலான அமைதி நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பது என்றும் இந்தியாவும் ரஷ்யாவும் கூறியுள்ளன வர்த்தகம் ரயில்வே அனுசக்தி சிறு குறு தொழில் துறை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுபடுத்துவதற்கான எட்டு ஒப்பந்தங்களும் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகின பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அஜ்மீர் செல்கிறார் அங்கு நடைபெறவுள்ள கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார் இரண்டு வட்சத்திற்கும் மேற்பட்ட கட்சித் தொண்டர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில ் பிரதமர் விவரிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன் காரணமாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய அளவிலான சுகாதார காப்பீட்டுத ்திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் உத்திரபிரதேசத்தின் கான்பூரில் மகளிர் சுகாதாரம் தொடர்பான மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார்

தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐந்து வட்சும் கிரராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப் பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

கள்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பது அவசியமாகிறது என்றார் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு இவர்களின் சுகாதாரம் பேணப்படுவது அவசியமாகிறது என்றும திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தர் பின்னர் லக்னோ செல்லும் குடியரசுத் தலைவர் சர்வதேச அறிவியல் திருவிழாவை முறைப்படி தொடங்கி வைக்கிறார் நடப்புக் கணக்கு பற்றாக்குறையை குறைப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சா் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளாா் இன்று புதுதில்லியில் நிகழக்சி பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்ட சில நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உரிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ரஷ்யா நாட்டு முதலீடுகளை ஈள்ப்பதற்காக ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக தொழில் மற்றும் வர்த்தகத் துறைஅமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா வர்த்தக மாநாட்டில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஹைட்ரோ கார்பன் வேளாண் மின்சாரம் விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்தாா் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலுப்பான வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறிதது விவாதிக்கப்பட உள்ளது

பிரதமரின் மக்கள் ஆரோக்கியத் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்யுமாறு மாநில அரசுகளை தேசிய சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது மாவட்ட ஆட்சியிர்கள் இதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவு றுத்துமாறு அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது தகுதியில்லாதவர்கள் சிவர் பயனாளிகள் பட்டியலில் இடம்பெற்றதாக வெளியான புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய காப்பீட்டுத் திட்டமான இதன் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்தவ சிகிச்சை ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாநிலத்தில் அன்றைய தினம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இதற்காக ஐ ஏ எஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப் பட்டிருப்பதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையினால் மாணவா்கள் பாதிக்கப்படாததை மாநில அரசு உறுதி செய்யும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் லக்கம்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா் மாநில அரசு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் மாநிலம் முழுவதும் மூவாயிரம் பள்ளிகளில் அடுத்த மாதத்திற்குள் ஆறு முதல் எட்டு வகுப்புகளுக்கு ஸ்மாா்ட் வகுப்பறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றாா் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யும் அதிகாரத்தை எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து திரும்பப்பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார்

மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கள்ப்பிணி பெண்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுவரை இப்பதவியை வகித்து வந்த திரு அமந்தீப் கில் பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

சோபியான் மாவட்டத்திற்கு உட்பட்டப் பகுதிகளில் நேறு இரவு இவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனம் பாலம் ஒன்றில் ்கவிழ்ந்ததில் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

அஸ்வின் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்களைவீழ்த்தினார்

இளையோர் ஒலிம்பிக் போட்டி அர்ஜென்டினாவில் இன்று தொடங்குகிறது